இதன்மூலம்

நில வளத்தை பாதுகாத்து மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தொடர்பான செயல் திட்டம் இந்த மாநாட்டில் வகுக்கப்படும் சிறந்த நில மேலாண்மை தொடர்பாக தீர்வுகளையும் இந்த மாநாடு வழங்கும்

முன்னதாக இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நிலம் பாலைவனமாதலை தடுக்க இந்தியா கடுமையாக போராடும் என்று கூறியிருந்தூர் இந்தியா முன்நின்று இப்பணிகளில் ஈடுபட்டு உலக நாடுகளை நேர்மறையான திசையில் அழைத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அஸ்ஸாமில் வெளியிடப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் பெயர் இடம்பெறாதவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் சுட்டத்திற்குப்பட்டு அவர்கள் நிவாரணம் பெறுவதற்கான உரிமை உண்டு என்று தெரிவித்தார் அஸ்ஸாமில் உள்ள தனிநபர்கள் உரிமை மீது இது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் கூறினார் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் பெயர் விடுபட்டவர்களுக்கு அஸ்ஸாம் அரசு இலவசமாக சட்ட உதவி வழங்க உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் நேற்று பிற்பகல் பாகிஸ்தான் ரானுவம் இந்த தாக்குதலை தொடங்கியதாகவும் இரவு வரை தாக்குதல் நீடித்ததாகவும் இந்திய தரப்பில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் ரானுவ வட்டாரங்கள் தெரிவிதுள்ளன பொது மக்கள் வசிக்கும் பகுதியை நோக்கியும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் ஜம்முவில் உள்ள் பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தியும் தேசியவாத காங்கிரஸ்தலைவர் திரு சரத் பவாரும் தங்களது நிலையை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிஜேபி பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியின்போது திரு ஷரத் பவார் மத்திய அமைச்சராக இருந்த நிலையில் மகாராஷ்டிர விவசாயிகளின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார்

விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் விநாயகரின் பிறப்பை குறிக்கும் இந்த பண்டிகை கற்றல் அறிவு வளம் ஆகியவற்றை உருவகப்படுத்துவதாக அவர்கள் கூறியுள்ளனர் அனைத்து தரப்பு மக்களும் வளர்ச்சியடைந்து வளம் பெற வேண்டும் என்ற இலக்கை எடடும் நோக்கத்தை இந்த பண்டிகை நாளில் மனதில் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

புதிதாக கட்டப்பட்டுள்ள மத்திய அரசின் சுகாதார திட்ட அலுவலக கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார்

குறு மற்றும் நடுத்த தொழில்கள்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பாரம்பரிய சிறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார்

நாட்டில் பொது மக்களின் பயன்பாட்டிற்காக வைஃபை வசதி செய்யப்பட்ட நான்காயிரமாவது ரயில் நிலையமாக வடகிழக்குப் பகுதியில் உள்ள தின்சுக்கியா ரயில் நிலையம் மாறியுள்ளது

ஸ்மார்ட் போன்கள் வைத்திருக்கும் ரயில் பயணிகள் ரயில் வயர் என்ற வைஃபை வசதியை பயன்படுத்தி இணையதள சேவைகளை பயன்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் பயணிகளுக்கு இது மிகுந்த பயன் அளிப்பதாகவும் ரயில்வே கூறியுள்ளது பாகிஸ்தானில் சீக்கிய சிறுமிகள் இருவர் கடத்தப்பட்டு மதமாற்றம் சுய்து திருமணம் சுய்து வைக்கப்பட்டதாக வெளியான தகவல்கள் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்